ரயில்வே துறையில் வர்த்தக நடவடிக்கைகளை எளிதாக மேற்கொள்வதற்கு ஏதுவாக சில நடைமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது

நாட்டின் வள பகுதிகளில் கிடைக்கும் பொருட்களுக்கு குறைந்த பட்ச ஆதரவு விலைத் திட்டத்தின் கீழ் விலை நிர்ணயம் செய்யப்பட்டதையடுத்து அரசு மற்றும் தனியார் மூலமான கொள்முதல் இரண்டாயிரம் கோடி ருபாயை எட்டியுள்ளது

கோவிட் தொற்று காலத்தில் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் கோ ஏர் விமாள சேவையின் மூலம் ஐந்தாயிரம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது

காணொளி காட்சி வாயிலாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர்

எதிர்காலத்தில் தொற்று நோய் பரவலைக் கட்டுப்படுத்துவதற்கும் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் எந்த சூழ்நிலைபயும் கையாளுவதற்கு ஏற்ற வகையில் தயாராக இருக்க வேண்டிய நிலை உள்ளதாக அவர் கூறினார்

ரயில்வேத் துறையில் வர்த்தக நடவடிக்கைகளை எளிதாக மேற்கொள்வதற்கு ஏதுவாக சில நடைமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன்படி ஏதேனும் ஒரு பொருளை வர்த்தகம் செய்வதற்காள அனுமதி அல்லது அங்கீகாரம் கிடைத்தால் அந்தப் பொருளை நாட்டின் எந்தப் பகுதியிலும் உற்பத்தி செய்யலாம் என்று அமைச்சகம் கூறியுள்ளது தற்போதைய நடைமுறையின் படி அங்கீகாரம் வழங்கும் முகமையின் மூலம் வழங்கப்படும் அனுமதி குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் பொருந்தும் என்ற நடைமுறை இருந்தது இந்த அனுமதியை வைத்துக் கொண்டு வேறு எந்தப் பொருளையும் உற்பத்தி செய்யமுடியாது அதே போன்று ஒரு இடத்திற்கான அனுமதி மற்றொரு இடத்திற்கு பொருந்தாது அதற்கு மீண்டும் அனுமதி வழங்கும் முகமையிடம் விண்ணப்பிக்க வேண்டும் இதனால் கால தாமதம் ஏற்படுவதாகவும் பணிகளை விரைவாக முடிக்க இயலவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலம் தாழ்த்தாமல் உடனுக்குடன் பணிகளை நிறைவேற்ற ஒரு அனுமதியே போதுமானது என்று அமைச்சகம் கூறியுள்ளது நாட்டின் வன பகுதிகளில் கிடைக்கும் பொருட்களுக்கு குறைந்த பட்ச ஆதரவு விலைத் திட்டத்தின் கீழ் விலை நிர்ணயம் செய்யப்பட்டதையடுத்து அரசு மற்றும் தனியார் மூலமான கொள்முதல் இரண்டாயிரம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய வன விவகாரங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது வள பகுதிகளில் வாழும் மக்கள் கோவிட் தொற்றுப் பாதிப்புகளிலிருந்து மீண்டு வருவதற்கு வழி கிடைத்திருப்பதாக அமைச்சகம் கூறியுள்ளது

இதனால் மக்களின் வாழ்வாதாரம் வளர்ச்சி பெறுவதுடன் சுற்றுச் சூழலும் பாதுகாக்கப்படும் என்று அரசு கூறியுள்ளது

சுற்றுலா பயணிகள் விமாள நிலையத்தில் கோவிட் பாதிப்பு இல்லை என்பதற்காள ஆதார சான்றிதழ் அளிக்க வேண்டும் இல்லையென்றால் அங்கு அவர்கள் பரிசோதனைக்குப் பின் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அந்நாட்டின் உயர்நிலை பேரிடர் நிர்வாகக் குழு கூறியுள்ளது வெளிநாடுகளில் சிக்கியுள்ளவர்கள் இன்று முதல் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள்

கோவிட் தொற்று அறிகுறி தென்பட்டால் அவர்கள் பயணம் மேற்கொள்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் சுர்வதேச சுகாதார காப்பீடு கோவிட் பரிசோதனை மற்றும் உடல்நலன் குறித்த விவரங்கள் அடங்கிய படிவத்தில் சுய சான்று போன்றவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளன

மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாள் அலுவலக வளாகத்தில் புறநகர் காவல் நிலைய காவலர்களுக்கு முக கவசங்கள் மற்றும் கபசுர குடிநீர் சூரணத்தையும் திரு உதயகுமார் வழங்கினார் இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்திட வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் மாவட்ட வாரியாக பாதிப்பு மகுறித்து முதலமைச்ச் நாள்தோறும் கேட்டறிந்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார்

யோகா பயிற்சி இதற்கு உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார் முக கவசம் அணிவதை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கேட்டுக் கொண்டுள்ளார்

கோவிட் தொற்று காலத்தில் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் கோ ஏர் விமான சேவையின் மூவம் ஐந்தாயிரம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது

யோகா தொடர்பான பாடத்திட்டங்களை பள்ளிகளில் பயிற்றுவிப்பது குறித்த ஆன்லைன் வினாடி வினா போட்டியை மத்திய மனித வள ஆதாரங்கள் துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் பல்வேறு யோகா பயிற்சிகள் குறித்து மாணவர்கள் அறிவை வளர்த்துக்கொள்வதற்காக இப்போட்டிகள் நடத்தப்படுவதாக கூறினார் அன்றாட வாழக்கை நடைமுறையில் யோகா மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் உணர்ச்சி பூர்வமாகவும் மனநவம் காக்கவும் யோகா பயன்படும் என்றும் கூறினார் மனவளர்ச்சி குன்றியுள்ள மாணவர்கள் பயன் பெறுவதற்கேற்ப ஒலி வடிவிலும் இப்போட்டிகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளில் ஒரு கேள்விக்கு சரியான பதிலை தெரிவு செய்யும் வகையில் இப்போட்டிகள் நடத்தப்படுகின்றன முதல் நூறு மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும்